தமிழகத்திற்கு வந்த ஆக்சிஜன் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி எவக்கப்பட்டுள்ளது ரெம்டெசிவர் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து

க ஸ்டாலின் காவல்துறைக்குஉத்தரவிட்டுள்ளார்

இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது

இரண்டாவது ரயிலும் இன்று அதிகாலை சென்னை வந்தடைந்தது அதில் ஒரு டேங்கர் வாரி சென்னை ராஜீவ்னந்தி அரசு பொது மருத்துவமளைக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள ஆக்சிஜன் டேங்கரில் நிரப்பப்பட்டது

மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அதை களையும் விதமாக ஈ சஞ்ஜீவனி தளத்தில் இலவச ஆன்லைன் மருத்துவ ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கு ராணுவத்தின் ஒய்வு பெற்ற மருத்துவர்கள் முன்வந்துள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் ராணுவ மருத்துவ நிபுணர்களின் அனுபவங்களையும் சேவைகளையும் மக்கள் பெற முடியும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஈ சஞ்ஜீவனி வெளி நோயாளிகள் பிரிவு இணையதளம் மூலமாக மருத்துவ ஆலோசனையை வழங்குவதோடு மருந்துகளுக்கான பரிந்துரையையும் இணையம் மூலமாகவே வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது

ரெம்டெசிவர் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் சிலின்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க முதலனமச்சர் திரு முக ஸ்டாலின்காவல்துறையினருக்கு உத்தவிட்டுள்ளா்

மதுரையில் நிதி மற்றும் மளிதவள் துறை அளமச்ச் திரு

இதேபோன்று தின்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை அளம்ச்சர் திரு

பெரியசாமி ரானரிடேட்ளடயில் கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் திரு

னந்தி உள்ளிட்ட அமைச்சர்கள் வழங்கினர் னேவையில் குடும்ப அட்டதார்களுக்கு இந்த நிதியிளை உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அளமக்சர் திரு

இதன்படி இன்று முதல் தமிழகம் முழுவதும் தேநீர் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன

பூ காய்கறி பழம் விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் இயங்கவில்லை நாளை மறுநாள் முதல் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணிக்க இ பதிவு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கம்போல ஞாயிற்றுக்கிழமை எந்த தளர்வும் இல்லாமல் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது

சுப்பிரமணியன்இன்றுஆய்வுமேற்கொண்டார் மருத்துவமனையில்உள்ளபடுக்கைவசதிகள் ஆக்சிஜன்கையிருப்பு நோயாளிகளுக்குஅளிக்கப்படும்சிகிச்சைமுறைகள்குறித்துஅமைச்சர்ஆய்வுசெய்தார்

ரெம்டெசிவர் மருந்துகளை வாங்க வருபவர்கள் அதிக சிரமம் இன்றி வாங்கி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது மேலும் வலுபெற்று வடமேற்கு திசையில் நனக்கடும் என்று சென்னை வானிஎல ஆய்வுமயம் தெரிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை தேனி தின்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக களமழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமி கிருஷ்ணகிபி ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் களமழை பெய்யக்கூடும் என்றும் உள்மாவட்டங்களில் மிதமானமனழயும் கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழழ பெய்யக்கூடும் என்றுகூறியுள்ளது மீளவா்கள் குமிக்கடல் மன்னார் வளைகுடா தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்

ஐல் சக்தி அமைச்சகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த காணொலி வாயிலான கருத்தாங்கில் பேசிய தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குநர் திரு

கோவிட் பாதிப்புக்கு மத்தியிலும் ஜல்ஜீவன் இயக்கப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார்